மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

மமமமம பிரதமர் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு

ளிசக்தி துறையில் தொழில் முனைவோா் அதிகரித்து வேலைவாய்ப்புகள் பெருகி வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ளிசக்தி துறையில் உலக அளவில் தற்போது பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை எடுத்துரைத்தார்

பொறுப்புணர்வுடன் செயல்படுபவர்களே வெற்றியாளர்களாக முன்னேறுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வாழ்வின் இலட்சியங்களை எட்டுவதில் உள்ள தடைகளை தொய்வின்றி எதிர்கொண்டு தீர்மானத்துடன் முன்னேற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி

மேலும் இந்திய எண்ணெய் கழகம் சார்பில் வல்லூரில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய முனையம் காமராஜர் துறைமுகத்தில் தொள்ளாாயிரம் கோடிரூபாய் மதிப்பில் புதிய இறங்குதளம் உள்ளிட்ட பணிகளுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றுகிறார்

திருச்சி மாவட்டம் செங்குளம் காலனி மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சிவராசு இன்று நேரில் பார்வையிட்டார்

விழுப்புரம் நகராட்சிப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நாமக்கல் வடக்கு தெற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் திரு சிவசண்முகராஜா ஆட்சித்தலைவர் திரு

நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீலப்புரட்சி எனப்படும் மீன்வளம் மிக முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் சார்பில் விருதுகள் வழங்கப்படுகின்றன

நாகை தரங்கம்பாடி வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதி மக்கள் மீன்பிடித் தொழிலையே தங்கள் முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர்

மமமமம கால்பந்து கோவாவில் நடைபெறும் இந்தியன் சூப்பாலீக் கால்பந்து போட்டியின் லீக் ஆட்டத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு மும்பை சிட்டி அணி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை எதிர்கொள்கிறது